மற்றும் முதன்மை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டாா்

அரசு கூறியுள்ளது

தென்பட்டது

ச்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி காணொலி காட்சி வாயிலாக நாட்டு மக்களிடையே அவர் உரையாற்றினார்

நாட்டு மக்கள் தங்ளது வீடுகளில் குடும்பத்தடன் யோகா பயிற்சியில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார் அனைவரையும் ஒன்றிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் யோகா தொடர்பாக காணொலி போட்டியில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் பங்கேற்றதையும் பிரதமள் சுட்டிக்காட்டினார் யோகா பிரபலமடைந்து வருவதை இது உணா்த்துகிறது என்றும் அவா் தெரிவித்தாா் குடும்ப உறுப்பினா்கள் அனைவரும் யோகா பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலம் உறவு மேம்படும் என்றும் அவர் கூறினார் மூச்சுப் பயிற்சி தினசரி மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் அறிவுறுத்தினார்

ஒற்றுமையின் சின்னமாக யோகா திகழ்கிறது என்றும் மத இன நாடுகள் மற்றும் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு அனைத்து நாடுகளும் தற்போது யோகாவை பின்பற்றுவதாக அவர் தெரிவித்தார் சுகாதாரமான உலகத்திற்கு யோகா நிச்சயம் உதவிடும் என்றும் அவர் கூறினார் குடும்பத்தினருடன் போகா பயிற்சியை மேற்கொள்வதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் யோகா தின கொண்டாட்ட தொடக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஆயுஷ் துறை இணை அமைச்ச் திரு ஸ்ரீபத் நாயக் மிகப்பெரிய பொது சுகாதார இயக்கமாக யோகா உருவெடுத்துள்ளதாகக் கூறினார் அனைத்து நாடுகளும் தற்போது யோகா தினத்தை கொண்டாடி வருவதாக அவா் தெரிவித்தாா்

ச்வதேச யோகா தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு மக்களவை தலைவர் திரு ஒம் பிர்வா பிஜேபி தலைவர் திரு ஜெ பி நட்டா மத்திய அமைச்சா்கள் மாநிலங்களின் முதலமைச்சா்கள் இன்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டனா் கல்வி நிறுவனங்கள் இணையதளம் வாயிலாக கற்பிக்கும் பாடத்திட்டத்தில் யோகாவை சேர்க்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் இந்நாளைபொட்டி நடைபெற்ற இணைய கருத்தரங்களில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் உலகத்திற்கு இந்தியா வழங்கிய அரிதான அன்பளிப்பு யோகா என்றும் அவர் குறிப்பிட்டார் பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்றும் இதை அறிவியல் அய்வுகள் உறுதி செய்திருப்பதாகவும் அவர் கூறினார் உடல் மற்றும் மனபலத்தை அதிகரிக்க இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார்

உடலை முறையாக பராமிப்பதில் யோகா பயிற்சி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தார் ஊரடங்கு காரணமாக வீட்டிலேயே இருக்கும் நமக்கு மன அழுத்தத்தை போக்கும் அற்புத மருந்தாக யோகா திகழ்கிறது என்று உள்ளாட்சித்துறை அமைக்சா் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் இது தொடா்பாக அவா் விடுத்துள்ள செய்தியில் வீட்டிலேயே தினமும் யோகா பயிற்சி குடும்பத்துடன் மேற்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் போகா தினத்தை முன்னிட்டு தமிழகத்திலும் பல்வேறு தரப்பினர் குடும்பத்துடன் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர் பல்வேறு நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் யோகா தின நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றதாக எமது செய்தியாளா்கள் தெரிவிக்கின்றனா்

இதன்மூவம் சொந்த ஊர்களுக்கு திரும்பிய இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் கிராமங்களை மேற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுயசா்பு இந்தியா இயக்கத்திற்கு இது பெரிதும் உதவிடும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் முப்படைகளின் தலைமை தளபதி மற்றும் முதன்மை அதிகாரிகளுடன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினாா் லடாக் கைபொட்டிய எல்லைப் பகுதியில் நிலவும் சூழ்நிலை குறித்தும் தமது ரஷ்ய பயணம் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திரு ராஜ்நாத்சிங் அரசுமுறைப் பயணமாக நாளை மாஸ்கோ புறப்பட்டுச் செல்கிறார்

சாவதேச கருத்தரங்கு ஒன்றில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக தற்போது பின்பற்றப்படும் சுகாதார நெறிமுறைகள் வரும் காலங்களிலும் தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் சமுக இடைவெளியை கடைபிடிப்பது க்காதார நெறிமுறைகளின்படி இதர தொற்று நோய்களிலிருந்தும் நம்மை காத்துக் கொள்ள முடியும் என்று டாக்டர் ஜிதேந்திரசிங் குறிப்பிட்டார்

வானில் தோன்றும் அரிய நிகழ்வான வளைய சூரியகிரகணம் இன்று ஏற்பட்டது இந்த குரிய கிரகணம் இன்று காலை பத்தேகால் மணி அளவில் தொடங்கி பிற்பகல் வரை நீடித்தது இந்த வளைய குரிய கிரகணம் ராஜஸ்தான் ஹரியானா உத்ரகாண்ட் மாநிலங்களில் தெளிவாக காண முடிந்த்து இந்தியாவின் பிற பகுதிகளில் இது பகுதி சூரிய கிரகணமாக தென்பட்டது மோட்டார் வாகன சுட்டத் திருத்த வரைவு தொடர்பாக சும்பந்தப்பட்ட தரப்பினர் அனைவரும் கருத்துக்களைத் தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது அண்டை நாடுகளுடன் சரக்கு போக்குவரத்து தொடர்பான ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு இந்த வரைவு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சாலை போக்குவரத்து அமைச்சகத்தின் இணைய தளத்தில் இந்த வரைவு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நடப்பு ஆண்டிற்கான கன்வார் யாத்திரையை ஒத்தி வைப்பதென உத்திரபிரதேசம் உத்ரகாண்ட் மற்றும் ஹரியானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் முடிவெடுத்துள்ளனர்